தபாய் பாராபேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் தங்கப்பதக்கம் வென்றார்

கல்யாணமண்டபம் விருந்தினர் இல்லம் சமுதாயக்கூடங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் வெளிநபர்கள் தங்கியுள்ளார்களாஎன்பதுகுறித்துகண்டறியப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

பொதுக்கூட்டம் மற்றும் ஊர்வலங்கள் நடத்தக்கூடாதுஎன்றும் ஊடகங்களிலும் பன்பலைவரிசைகளிலும் சமூக வலைதளங்களிலும் பிரச்சாரம் தொடர்பானஅம்சங்கள் இடம்பெறக்கூடாதுஎன்றும் தேர்தல் ஆனையம் அறிவுறுத்தியுள்ளது

இதற்கிடையே இந்ததேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்கானகண்கானிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுஉள்ளதாகதமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிரு

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உரியஆவணங்கள் இன்றிகொண்டுசெல்லப்படும் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதாகதெரிவித்தார் தேர்தல் தொடர்பான புகார்களைஅதற்கானகைபேசிசெயலியில் பொதமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் திருசத்யபிரதசாகுகேட்டுக்கொண்டார் மேற்குவங்க மாநிலத்தில் மூன்றாவதுகட்டதேதலுக்கானபிரச்சாரமும் அஸ்ஸாமில் மூன்றாவதுமற்றும் இறுதிக்கட்டதேர்தலுக்கானபிரச்சாரமும் இன்றுடன் நிறைவடைந்தது வாக்குப்பதிவு நாளைமறுநாள் நடைபெறடள்ளது நாட்டில் நிலவும் கோவிட் தொற்றகுழ்நிலைமற்றும் தடுப்பு மருந்துசெலுத்தும் பணிகள் குறித்தபிரதமா் திரு நரேந்திரமோடிஉயரதிகாரிகளுடன் இன்றுஆலோசனைநடத்தினார் கோவிட் குறித்துமக்களிடையேதொடர்ந்துவிழிப்புணர்வைஏற்படுத்தமாறுஅப்போதுஅவர் கேட்டுக்கொண்டார்

தடுப்பு மருந்தசெலுத்தும் பனிகளைமேலும் தீவிரப்படுத்துவதுகுறித்தும் இக்கட்டத்தில் அதினரிகளுடன் பிரதமர் ஆலோசித்துள்ளார் கோவிட் மகாராஷ்டிராமாநிலத்தில் பரவலைகட்டுப்படுத்தும் நோக்கில் பணியாள்களின் எண்ணிக்கையைகுறைக்குமாறுதொழில்துறையினரைஅம்மாநிலமுதலமைச்சா் திரு உத்தவ் தாக்கரேகேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்துகாணொலிகாட்சிவாயிலாகவிவாதித்தஅவர் பயணத்தைதவிர்க்கும் வகையில் பணியாளர்களைதொழில் நிறவனங்களுக்குஅருகிலேயேதங்கவைப்பதற்கானகுறுகியகாலஏற்பாடுகளைசெய்யுமாறுஅவர் கேட்டுக் கொண்டார் வீட்டில் இருந்தபடியேபணிசெய்வதைஊக்குவிக்கும்படியும் அவர் வலியுறுத்தினாா்

சுக்மா பிஜப்பூர் மாவட்டஎல்லைஅருகேவளப்பகுதியில்பாதுகாப்புப் பளடயினர் நேற்றபிற்பகல் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர்

இந்ததாக்குதலில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பலர் கொல்லப்பட்டதாகவும் அதில் இரண்டுபேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் குறித்துஅறிந்தஉள்துறைஅமைச்சா் திரு அமித்ஷா அங்குநிலவும் குழ்நிலைகுறித்து சத்தீஸ்கள் முதலமைச்ச் திரு பூபேஷ் பாகலிடம் கேட்டறிந்தார் அத்தடன் சம்பவ இடத்திற்குசென்றுவிசாரனைமேற்கொள்ளுமாறுமத்தியரிசா்வ் காவல்படை இயக்குநர் திரு குல்தீப் சிங்கிற்குஉத்தரவிட்டுள்ளார் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவீரர்களின் குடும்பத்தினருக்குடியரசுத் தலைவர் குடியரசுத்துணைத் தலைவர் பிரதமா் உள்துறைஅமைச்சா் மத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சா் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தள்ளனா்

அத்தடன் ஏழு விலங்குகளும் உயிரிழந்தன

அமித்ஷா பேசிணா் தீயைஅணைக்கும் பணியில் உதவுவதற்காகதேசியபேரிடர் மேலாண்மைபடையும் ஹெலிகாப்டர்களும் அனுப்பிவைக்கப்படும் என்றுஅப்போதுஅவர் தெரிவித்தார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

இப்பணிகள் நடப்பாண்டு இறுதிக்குள் முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் நாட்டில் நாளைமற்நாள் முதல் ஒருவாரகாலத்திற்குஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளநிலையில் அனைத்துபொதுபோக்குவரத்தும் ரத்துசெய்யப்படுவதாகஅந்நாட்டுஅரசுஅறிவித்துள்ளது

தனியார்துறையூழியர்கள் சொந்தவாகனங்களைபயன்படுத்தவேண்டும் அரசமற்றம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

துபாய் பாராபேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தைகைப்பற்றினார்